நாகை திருவாரூர் மாவட்டங்களில் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் பார்வையிடுகிறார்

கஜ நிவாரணப் பொருட்களை ரயிலில் கட்டணமின்றி அனுப்பி வைக்கலாம் என ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது

புதிய அணை கட்டுவது சரியல்ல என்று மத்திய இணையமைச்சர் திரு

இன்று மாலை அர்ஜென்டினா புறப்பட்டுச் செல்கிறார்

உலக இந்தியா இன்று தென்னாப்பிரிக்கா வை எதிர்கொள்கிறது மாவட்டத்தில் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாகை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலை பார்வையிடுகிறார் இதற்காக நாகை சென்றுள்ள அவர் அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புயலால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கான உதவித் தொகையையும் நிவாரண உதவிகளையும் வழங்குகிறார் பின்னர் நாகப்பட்டிணம் வேளாங்கண்ணி பிரதாப ராமபுரம் உள்ளிட்ட இடங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் மற்றும் சேதமடைந்த மரங்களை பார்வையிடும் முதலமைச்சர் காமேஸ்வரம் பகுதியில் படகுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்யவுள்ளார் மேலும் வேட்டைக்காரன்இருப்பு பகுதியில் புயல் பாதுகாப்பு மையத்தை பார்வையிட்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிகிறார் கோவில்பத்து பகுதியில் சேதமடைந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மாபெரும் தானிய சேமிப்புக் கிடங்கையும் பார்வையிடும் முதலமைச்சர் மாலையில் திருவாரூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புயல் நிவாரண உதவியாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு அஇஅதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான காசோலையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு

பன்னீர்செல்வம் முதலமைச்சரிடம் நேற்று வழங்கினார்

தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார் கரூர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய பேரிடராக அறிவித்தால்தான் நிவாரணப் பணிகளுக்கு முழுமையான நிதிஉதவியைப் பெற முடியும் என்றார் மத்தியக் குழுவினர் புயல் பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு சென்றுள்ளதால் தேசியப் பேரிடராக அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நாடுமுழுவதிலும் இருந்து நிவாரணப் பொருட்களை ரயிலில் கட்டணமின்றி அனுப்பி வைக்கலாம் என ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது இதன்படி சரக்கு ரயில்கள் மட்டுமின்றி பயணியர் ரயில்களில் இணைக்கப்படும் சரக்குப் பெட்டிகளிலும் நிவாரணப் பொருட்களை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கட்டணமின்றி அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிவாரணப் பொருட்கள் விரைவாக சென்றடைய ஏதுவாக அவற்றின்மீது கஜ புயல் நிவாரண உதவி என்று குறிப்பிடுமாறும் ரயில்வே வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது

மணியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது

பிளாஸ்டிக் காகிதங்கள் கப் தண்ணீர் பாக்கெட்டுகள் உறிஞ்சு குழல் மற்றும் கேரிபேக் போன்றவற்றின் பயன்பாட்டை தவிர்த்து பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்க ஒத்துழைக்குமாறும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இதுபற்றிய விவர அறிக்கையை இந்த நிறுவனங்கள் டிசம்பர் மாதத்தின் முற்பகுதிக்குள் அனுப்பி வைக்குமாறும் அந்த வாரியம் அறிவுறுத்தியுள்ளது காவிரியாற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள மேகதாது அணைக்கட்டுத் திட்டம் நிச்சுபம் செயல்படுத்தப்படும் என கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார் இத்திட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்யக்கோரி தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளது பற்றி பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு குமாரசாமி மேகதாது திட்டம் குறித்து அச்சப்படத் தேவையில்லை என்றார் இதனிடையே மேகதாது அணை திட்டத்தை ஒரு சிறப்புத் திட்டமாக கருதி முன்னுரிமை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்து சுறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என கர்நாடக பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா அம்மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அண்டை மாநிலங்களில் புதிதாக அணை கட்டுவது சரியல்ல என்று மத்திய இணையமைச்சர் திரு

நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது தொடர்பான வரைவு அறிக்கையை முழுமையாக படித்த பிறகே அதுபற்றி கருத்துக் கூறமுடியும் என்றார்

நரேந்திர மோடி இன்று மாலை பியூனஸ் அயர்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார் இதுபற்றி பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமது இந்தப் பயணத்தின்போது புதிய மற்றும் எதிர்கால சவால்களை சந்திப்பதற்கான வழிமுறைகள் குறித்து உலகத் தலைவர்களுடன் விவாதிக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார்

விஜய் கோகலே மாநாட்டினிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸையும் சந்தித்து பேசவிருப்பதாக தெரிவித்தார்

அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

எனவே மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழை எளியோர் மற்றும் தொழில்துறையினருக்கும் உகந்த அரசாக செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்

அருண்ஜேட்லி தெரிவித்தார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று அவர் பாதுகாப்பு அமைச்சகம் முப்படைகள் மற்றும் டிஆர்டிஓ வின் உயரதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் அப்போது பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண்டுபிடிப்புப் பணிகளில் மறுகவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்தப் பணிகளுக்காக பெருமளவு முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அரசு அதனை நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு

ராவத் வரும் ஒன்றாம் தேதியுடன் பணிநிறைவு பெறவிருப்பதை அடுத்து திரு சுனில் அரோரா புதிய தலைமை தேர்தல் ஆணையராக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்தியப் பிரதேசம் மற்றும் மிஸோராம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

தெற்காசிய பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை நிலைநாட்டுவதற்காக பாகிஸ்தான் முயன்று வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு ஆரிப் ஆல்வி கூறியுள்ளார் இருதரப்பு பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வருமாறும் அவர் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியாவில் உள்ள கனிம வளங்களைக் கண்டறிய அமெரிக்காவின் நாசா நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் முடிவு செய்துள்ளது போன்ற குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் கடத்தல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நிலையான நடைமுறை ஒன்றை வகுத்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நடத்தக்கூடாது என கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவிலிருந்து திராட்சை இறக்குமதி செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சீன இறக்குமதியாளர்கள் குழு புதுதில்லி வரவுள்ளது

மகேஷ்வரி ரவிக்குமார் வழங்கினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் நடைபெறும் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா வை எதிர்கொள்கிறது

மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் கனடாவை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தப் போட்டி விளையாட்டு ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்தாக அமைவதுடன் ஒடிசாவின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளவும் உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார் டாடா ஓப்பன் பேட்மின்டன் போட்டிகள் மும்பையில் இன்று தொடங்குகிறது